வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உலக அளவில் நம் நாட்டின் பெருமையை முன்னெடுத்துச் செலவதாக பிரதமர் திரு

பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு சரக்கு வேவை வரி முன்னோடியாக திகழ்கிறது என்று மத்திய நிதித்துறை செயலர் திரு

அரசு பள்ளிகளில் மாற்றத் திறனாளி மாணாக்கருக்கு கழிப்பறை வசதி திட்டம் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு

தொடங்குகின்றன

புதுதில்லியில் காணொலிமூலம் அமெரிக்காவின் சௌராஷ்ட்ர படேல் அமைப்பின் சார்பிலான சர்வதேச மாநாட்டில் இன்று உரையாற்றியஅவர் நம் நாட்டின் கலாச்சார பாரம்பரிய பெருமைகளை இங்கிருந்து சென்றுள்ள மக்கள் பரவலாக்கி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவின் பெருமையும் மதிப்பும் உலகளவில் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தத்தம் பணிகளால் இந்தியாவை பெருமையடைய செய்வதாக குறிப்பிட்டார் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பை நிலைநாட்டுவதில் இந்தியா முக்கிய காரணியாக திகழ்கிறது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் ஒற்றுமை உணர்விற்கும் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் ஆற்றிய சேவையை பிரதமர் எடுத்துரைத்தார்

சுய கட்டுப்பாடும் பரஸ்பர மரியாதையும் ஜனநாயகத்தின் அங்கம் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார் இதனிடையே பிரதமர் திரு

பூடான் பிரதமரை அமைச்சர்கள் திரு பியூஷ்கோயல் ஆர்

சிங் ஆகியோரும் இன்று சந்தித்துப் பேச உள்ளனர்

மும்பையில் சுற்றுலா மற்றும் வர்த்தக துறையினரிடம் கலந்துரையாடிய அமைச்சர் கடல் மற்றும் உள்நாட்டு நீர் வழி தடங்களை வலுப்படுத்துவது குறித்து அரசு சிறப்பு கவனம் செலுத்திவருவதாக குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய சுந்றுலாத்துறை இணை அமைச்சர் திரு

போன்ஸ் வெளிநாட்டு சுற்றுலா வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு அரசு தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார்

சரக்கு சேவை வரியின் வெற்றிக்கு சாதாரண மக்களின் பங்களிப்பை அவர் பாராட்டினார்

கேசுக்க உச்சநீதிமன்றம் நாட்டின் தலைமை நீதிபதியே நீதித்துறையில் முதன்மையானவர் என்பதால் பல்வேறு அமர்வுகளுக்கு வழக்குகளுக்கு ஒதுக்கீடு செய்யும் முழு அதிகாரம் அவருக்கு இருப்பதாக உச்சநீதிமன்றம் இன்று தெரிவித்துள்ளது

சிக்ரி அசோக் பூஷன் அடங்கிய அமர்வு இவ்வாறு கூறியுள்ளது நீதி தொடர்பாக மக்கள் மனதில் ஐயப்பாடுகள் தோன்றுவது நீதியியல் துறைக்கு மாபெரும் அச்சுறுத்தல் என்று திரு

சிக்ரி கூறிய அதேவேளையில் நீதியியல் தொடர்பான மரபுகளும் செயல்முறைகளும் மாற்றி அமைப்பது கூடாது என்றும் நீதிபதி அசோக் பூஷன் எடுத்துரைத்தார்

செங்கோட்டையன் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளி மாணாக்கருக்கான பிரத்யேக கழிப்பிட வசதி திட்டம் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்யைன் தெரிவித்திருக்கிறார் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் புதிதாக கட்டப்பட்டுவரும் கட்டிடங்களில் மாற்றத்திறனாளி மாணவர்களுக்கு அந்தந்த தளங்களிலேயே கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் முன்னதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழகம் சார்பில் ஈரோடு மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட புதிய பேருந்துகளை அமைச்சர் திரு

கருப்பணனுடன் இணைந்து திரு செங்கோட்டையன் கொடியசைத்து துவக்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்லைவர் டாக்டர் பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

தூத்துக்குடி மாநகராட்சியில் அனைத்துப் பகுதிகளுக்கும் குடிநீர் வழங்குவதை முறைப்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இன்று பேசியஅவர் எனவே இப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்றார்

நாளை முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுதாரர்களுக்கும் நாளைமறுநாள் விளையாட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வும் நடைபெறும்

தமிழ்நாடு கடலோர குழும காவலர்கள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையினர் சார்பில் நாளை மறுநாள்வரை நடைபெறும் இநநிகழ்வையொட்டி கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிர மேற்கொள்ளப்பட்டுள்ளன

மகளிருக்கு எதிரான குற்ற வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கோரினார்